தூதுக்குழுஅளவிலானபேச்சுவார்த்தைநடத்திவருகிறார்

இந்தசந்திப்பின் போதுபல்வேறுடுப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளன

இந்தியா ச்வதேசஅறிவியல் திருவிழா இன்றுலக்னோவில் தொடங்கியது

தமிழகத்தில் மழைவெள்ளசேதங்களைதடுப்பதுதொடர்பானஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதலைமையில் சென்னையில் தற்போதுநடைபெற்றுவருகிறது இந்தியரிசர்வ் வங்கியின் இருவாரநிதிக் கொள்கைஆய்வுக்கூட்டம் இன்றுநடைபெறுகிறது

பெரு வையும் இந்தியாஅணிகள் தோற்கடித்துள்ளன இனிவிரிவானசெய்திகள் இந்தியாவந்துள்ள ரஷ்ய அதிபர் திருவிளாடியிர் புட்டின் தற்போது புதுதில்லியில் பிரதமர் திருநரேந்திரமோடியுடன் துதுக்குழுஅளவில் பேச்சுவார்த்தைநடத்திவருகிறார் பேச்சுவார்த்தைக்குப் பின் இரு நாடுகளுக்கும் இடையேபலஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

இருதரப்பு பிரச்சினைகள் மற்றும் பாதுகாப்பில் ஒத்துழைப்ப ஆகியவை இந்தபேச்சுவார்த்தையின்போதுஆய்வு செய்யப்படஉள்ளன ரஷ்ய அதிபர் திரு புட்டின் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்தையும் அவரதுமாளிகையில் இன்றுசந்தித்துபேசுகிறார் திறன் வாய்ந்தகுழந்தைகளுடனும் ரஷ்ய அதிபர் கலந்துரையாடவுள்ளார்

இதன் மூலம் உத்தாப் பிரதேசம் மத்தியப் பிரதேசம் சுட்டீஸ்கர் மகாராஷ்டிரா கோவா இமாச்சலப்பிரதேசம் ஆகியமாநிலங்களில் லிட்டருக்குறந்து ருபாய் வீதம் அஸ்ஸாம் விலைகுறைக்கப்பட்டுள்ளது மக்களுக்குநிவாரணம் அளிக்கும் வகையில் விலைகுறைப்பைஅறிவித்தநிதிஅமைச்சர் திருஅருண்ஜெட்லிமத்தியஅரசுபோலவேமாநிலஅரசுகளும் விலையைக் குறை்கும்படிகடிதம் எழுதப்போவதாககூறியிருந்தார்

பெட்ரோல் டீசல் விலைலிட்டருக்கு கோவாவில் இரண்டு ருபாய் ஐம்பதுகாககுறைக்கப்படுவதாகமாநிலமுதலமைச்சர் திருமனோகர் பாரிக்கர் கூறியுள்ளார் டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ளபதிவில் பெட்ரோல் டீசல் விலையை இரண்டு ருபாய் ஐம்பதுகாசுகுறைக்கமத்திய அரசுநடவடிக்கைமேற்கொண்டதற்காகபிரதமர் திருநரேந்திரமோடிக்குநன்றிதெரிவித்துள்ளார் மாநிலஅரசும் அதேபோல் விலையைகுறைக்கநடவடிக்கைஎடுத்துள்ளதாகஅவர் குறிப்பிட்டுள்ளார் மாற்றுஎரிபொருட்களானஎத்தனால் மெத்தனால் மற்றும் உயிரிடசலைஅதிகமாகப் பயன்படுத்தவேண்டும் என்றுமத்தியசாலைப் போக்குவரத்துத்துறைஅமைச்சர் திருநிதின் கட்கரிவலியுறுத்தியுள்ளார் மும்பையில் நடைபெற்ற இந்தியரசாயனகண்காட்சிமற்றும் மாநாட்டில் கலந்துகொண்டுபேசியஅவர் எரிபொருள் பிரிவில் வருங்காலத்தில் எத்தனால் என்றும் அதன் உற்பத்தியைஅதிகரிக்கமத்தியஅரசுமுடிவு செய்துள்ளதாகவும் கூறினார் பொருளாதாரசிக்கல்களைகருத்தில் கொண்டுகச்சாஎண்ணெய் இறக்குமதியைகுறைக்கவேண்டும் என்றுஅவர் வலியுறுத்தினார் உள்நாட்டிலேயேதயாரிக்கப்படும் கற்றுச்சூழலுக்குபாதிப்பில்லாதஎரிபொருட்களின் பயன்பாட்டைஅதிகரிக்கவேண்டும் என்றுஅமைச்சர் கூறினார் இந்தியசர்வதேசஅறிவியல் திருவிழாலக்னோவில் இன்றுதொடங்கியது மத்தியஅறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறைஅமைச்சர் திருஹர்ஷ்வர்தன் விஞ்ஞானிகள் வல்லுநர்கள் அறிவியல் ஆசிரியர்கள் மாணவர்களிடையேஉரையாற்றினார் நான்குநாட்கள் நடைபெறும் இந்ததிருவிழாவைகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் நாளைமுறைப்படிதொடங்கிவைக்கிறார் மறுமவர்ச்சிக்குஅறிவியலையன்படுத்துவதுஎன்பது இந்தஆண்டு சர்வதேசஅறிவியல் மாநாட்டின் கருப்பொருளாகஅறிவிக்கப்பட்டுள்ளது

வரும் திங்கட்கிழமைநடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மத்தியஅமைச்சர் திருநிதின் கட்கரிஉரையாற்றுகிறார் மத்தியநிதிமற்றும் கப்பல் துறை இணைஅமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமியை இன்றுசென்னையில் சந்தித்துபேசினார் இந்தசந்திப்பு மரியாதைநிமித்தமானதுஎன்றுமாநிலஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

புதுப்பிக்கத்தக்களிசக்திதொடர்பானதில்லிபிரகடனத்தைநிறைவேற்றியுள்ளது இந்நாடுகளின் துறைஅமைச்ச்கள் கூட்டம் நேற்றுதில்லியைஅடுத்தநொய்டாவில் நேற்றுநடைபெற்றது அதில் இதற்கானதீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுப்பிக்கத்தக்களிசக்தியைபயன்படுத்தவதில் உறுப்பு நாடுகள் தங்களுக்குள் பரஸ்பரம் ஒத்துழைக்கவேண்டுமென்றும் இப்பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்தியரிசா்வ் வங்கி இன்று இருவாரநிதிக் கொள்கையைஆய்வு செய்கிறது

வெள்ளச் சேதத்தைகட்டுப்படுத்துவதற்கானமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் சுகாதாரபணிகள் போன்றபல்வேறுஅம்சங்கள் குறித்து இதில் விரிவாகஆலோசிக்கப்பட்டுவருகிறது இக்கூட்டத்தில் துணைமுதலமைச்ச் திரு ஒ பள்ளீர்செல்வம் மூத்தஅமைச்ச்கள் அதிகாரிகள் கலந்த கொண்டுள்ளனர் இதனிடையேதென்கிழக்குஅரபிக்கடலில் ஒருகாற்றுத்ததாழ்வுநிலைஉருவாகியுள்ளது

புயல் ஓமன் கடற்கரையைநோக்கிநகரும் என்றுசென்ளைவாளிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பிரதமின் திறன் மேம்பாட்டுத் திட்டம் துத்துக்குடிமாவட்டத்தில் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது

மண்டலகாவல்துறைஐஜிதிருவிவேகானந்தாசின்ஹாமுன்னிலையில் பஸ்தார் அவர்கள் சரணடைந்ததாககாவல்துறையினர் தெரிவித்தனர் மாநிலஅரசின் திட்டப்படி இந்தமாவோயிஸ்டுகளின் மறுவாழ்விற்குத் தேவையானஉதவிகள் வழங்கப்படும் என்றுகாவல்துறைஅதிகாரிகள் தெரிவித்தனர்

இந்தியவீரர் விஸ்வநாதன் ஆனந்த் ஒய்வில் வைக்கப்பட்டுள்ளார் இறுதிப் போட்டியில் அவர் நிறுத்தப்படலாம் என்றுகூறப்படுகிறது

விராட்கோலிஅபாரமாகவிளையாடிசதம் அடித்தாா்